திரிபுராவில் நிலைமை சற்று சீரடைந்து வருகிறது

விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகரிப்பதற்கு தேவையாள நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் மத்திய அரசின் முக்கிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது

இதில் கலந்துகொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை புதுதில்லி புறப்பட்டு சென்றார்

இந்த பயணத்தின் முதற்கட்டமாக ஏதென்ஸ் செல்லும் அவர் அங்கு கிரீஸ் அதிபர் மற்றும் அந்நாட்டு மூத்த அமைச்சர்களோடு பேச்சு நடத்துகிறார் அந்நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரிடையேயும் குடியரசுத்தலைவர் உரையாற்றவுள்ளார் பின்னர் வரும் செவ்வாய்க்கிழமை சூரிநாம் செல்லும் குடியரசுத்தலைவர் அந்நாட்டு தலைவர்களுடன் விரிவான பேச்சு நடத்துகிறார் சுகாதாரம் தேர்தல் தகவல்தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருநாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கையெழுத்தாகவுள்ளன

அந்நாட்டுடனும் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய எஃகு துறை இணையமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அவருடன் சென்றுள்ளனர் அருணாச்சலப் பிரதேச மாநிலம் இட்டாநகரில் அம்ரூத் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள மழைநீர் வடிகால் மற்றும் கழிவு நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அடிக்கல் நாட்டினார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் பல நகரங்களில் கழிவுநீர் அகற்றுதல் மற்றும் மழை நீர் வடிகால் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாதது தூதிஷ்டசவமானது என்று தெரிவித்தத்தார் சிறந்த சுகாதார சேவைகள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் பொருளாதார மேம்பாடு போன்ற காரணங்களுக்கான மக்கள் நகரங்களைநோக்கி இடம் பெயர்ந்து வருவதாக கூறினார் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நகர்புறங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் இதற்காக மத்திய அரசு அம்ரூத் மற்றும் நவீன நகரங்கள் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்

இத்தொடர்பாக எமது செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு படை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அவர்களை நோக்கி பாகிஸ்தான் ரானுவத்தினர் இந்திய எல்லைப் பகுதிகள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார் இதற்கு இந்திய பாதுகாப்பு படையினர் தக்க பதிவடி கொடுத்ததாகவும் அப்போது நடைபெற்ற துப்பாக்கி சண்டையின் போது காயமடைந்த பிகாஸ்குரண் பின்னர் உயிரிழந்தார் நாட்டின் சமூகம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய தகவல் மற்றும் ஒலிப்பரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி நமது நாட்டை பற்றிய சர்வதேச நாடுகளின் எண்ணங்களை சாதகமாக உருவாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் ஊழல் மற்றும் பல்வேறு சவால்களை எதிர்த்து போராட வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று அவர் தெரிவித்தார் ஆதார் மற்றும் அலைபேசி எண்களை வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு நல திட்டங்களுக்கான மானிய தொகை நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுவதால் முறைகேடுகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாக திரு ரத்தோர் கூறினார்

கூலை சுமார் எட்டரை மணி அளவில் ஹெலிகாப்டர் மாயமானதாகவும் இன்று இதனையடுத்து மமேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கையின் போது மஹெலிகாப்டரின் சிதநிய பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

பேருந்து ஜித்கா அருகே சென்று கொண்டிருந்த போது வளைவில் திரும்பும் போது இந்த விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சிக்கிம் மாநிலம் காங்டாக்கிலிருந்து கைலாஷ் மானோசரவருக்கு யாத்திரை செல்லும் பக்தர்களின் முதல் குழு இன்று புறப்பட்டு சென்றது

யாத்ரீகளின் பாதுகாப்புக்காக அம்மாநில அரசு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது

தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப்படையினரும் அஸ்ஸாம் பாதுகாப்புப்படையினரும் மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

வெள்ளம் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலைப்போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திரிபுரா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன உன்கோட்டி மாவட்டத்தில் கைலாஷ்ஹார் பகுதியில் மீட்பு பணியில் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக அம்மாநில அவசரகால மீட்பு நடவடிக்கை மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

சண்டிகர் மற்றும் பஞ்சாப் அரியானா மாநிலங்களை ஒட்டிய பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களில் அதிகளவு மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருவதாகவும் சில இடங்களில் மேகமூட்டமாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ரம்ஜான் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி நாட்டில் உள்ள பல்வேறு மசூதிகளில் சிறப்பு தொலுகைகள் நடைபெற்றன இஸ்லாமிய மக்கள் தங்களது உறவினர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொண்டனர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனா் இப்பண்டிகை மக்களிடையே ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்குவதாக அமையும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் உள்ள பல்வேறு மசூதிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் பங்கேற்றனர் நாடாளுமன்றத்தின் அருகே அமைந்துள்ள மசூதியில் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு அமீத் அன்சாரி காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவருமான திரு குலாம் நபி ஆசாத் பிஜேபி தலைவர்களில் ஒருவராள திரு ஷா நவாஷ் உசேள் ஆகியோர் தொழுகையில் கலந்து கொண்டனர்

மகாராஷ்டிராவில் வருகைப்பதிவினை செயல்படுத்துமாறு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது